சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது

நி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ஏ பி சஹி நியமிக்கப்பட்டுள்ளார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இது வடமேற்கு திசையில் லட்சத்தீவுகளை கடந்து செல்லும்

களமழைய பொறுத்தவரை குமரி நெல்லை ராமநாதபுரம் விருதநகர் மதுரை புதக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் கடலூர் பாண்டிச்சேரி காரக்கால் திருவள்ளுர் காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை மற்றும் மேற்குதொடர்க்சி மலையை ஒட்டியுள்ள தேனி கோவை திண்டுக்கல் நீலகிரி ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழழ பெய்யக்கூடும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவேண்டாம் என்றும் திரு பாலச்சந்திரன் கேட்டுக்கொண்டார்

இதற்கிடையே மாநிலம் முழுவதும் பரவலாக பெய்துவரும் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்துவரும் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் துக்துக்குடி மாவட்டத்தில் நேற்று முதல் தொடர்ந்து இடைவிடாது மழை பெய்து வருகிறது இந்த தொடர்மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழழநீர் தேங்கியது இந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியதள் காரணமாக துத்துக்குடி நகரத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் பாதசாரிகள் மற்றும் வாகன ஒட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயினர் துத்தக்குடி தற்காலிக பேருந்து நிலையம் தெப்பக்குளம் போல் காட்சியளித்தது அதமட்டுமின்றி பாளையங்கோட்டை சாலை கிரேட் காட்டன் சாலை விக்டோரியா சாலை கடற்கரை சாலை மற்றும் போட் பேட்டை எழில் நனர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் மக்கள் வீடுகளை விட்டு தடுக்கின்ற வகையில் குளம் போல் தேங்கியது இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள்

கள்ளியாகுமரி மாவட்டத்தில் கடல்சீற்றம் காரணமாக விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சர்வதேச கற்றுலாத்தலமான கள்னியாகுமரியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் அலைகள் ஆக்ரோஷத்தடன் எழுந்தபடி உள்ளன சுற்றலாப்பயணிகள் நடமாட்டம் இல்லாததால் கன்னியாகுமரி கடற்களர வெறிச்சோடி காணப்படுகிறது மேலும் கடல்சீற்றம் மற்றம் அலைகள் திருவள்ளுவர் சிலைக்கும் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதுபோல சின்னமுட்டம் வாவத்துறை னேவளம் சிலுவை நகர் பகுதியில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை கன்னியாகுமரியிலிருந்து குமார் இதற்கிடையே மழை பாதிப்பை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரிடர் நிர்வாக ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் பத்திரமாக கரை திரும்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

துணை முதலமைச்சர் திரு ஓ பள்ளீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு உதயகுமார் திரு செல்லூர் ராஜூ ஆகியோரும் அவரது நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பிஜேபியின் மூத்த தலைவர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு ஹெச் ராஜா மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பசும்பொன் கிராமத்தில் உள்ள முத்தராமலிங்க தேவரின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் னேவிந்த் ஒப்புதலுடன் இதற்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது

ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுபவர்களை மீட்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து நவீன கருவிகள் வாங்குவது குறித்து முதலனமச்சர் ஆலோசனை நடத்தி வருவதாக செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார்

தில்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார்

கள்ளியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் லஞ்சலழிப்பு உறுதி மொழியினை ஆட்சியர் பிரசாந்த் மூ வடநேரே தலைமையில் அனைத்து அலுவலர்களும் இன்று ஏற்றனர்

தேனி மாவட்டத்திற்குட்பட்ட இரண்டு இடங்களில் நபார்டு வங்கி உதவியுடன் கிராமப்புற மகளிர் உற்பத்தி பொருள் விற்பளை மையம் ஏற்படுத்தப்படவுள்ளதாக அவ்வங்கியின் துணை பொதமேலாளர் திருமதி புவனேஸ்வரி தெரிவித்துள்ளார்